அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிஅறிவித்துள்ளார் அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் தமிழக அரசு நடத்திவரும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத் தொகை வழங்கும் திட்டம் உற்பத்தியை ஊக்கப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக தனி நல வாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் எண்ணம் என்றும் அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறு அரசு சுட்டக்கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டு அதில் ஐந்து கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தென் மாவட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு அதிகமான சலுகைகளையும் மானியங்களையும் மாநில அரசு வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் உத்தமசோழபுரம் ஊராட்சியில் நேற்று பொது மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றப் பின்னர் பேசிய அவர் கோயில் நிலங்களில் குடியிருந்து வருபவர்களுக்கு அந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் அளிப்பது அல்லது அந்த இடத்திற்கான தொகையை அரசே செலுத்தி பட்டா பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பம் செய்துள்ளவர்களுக்கு அவர்களின் தகுதியின் அடிப்படையில் வருவாய்த் துறையினரைக் கொண்டு பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் மாவட்டந்தோறும் தமிழக அரசு நடத்திவரும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதால் மக்களிடையே இந்த முகாமிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் உதவித் தொகை ஆதரவற்றோர் உதவித் தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகை ஏராளமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

அமைச்சரவை முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இம்முடிவு இந்தியாவை முதலீட்டுக்கான முக்கியமான மையமாக மாற்றுவதோடு இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தரும் என்று கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்றவும் நிறுவனங்களுக்கிடையிலான போட்டியை அதிகரிக்கவும் எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான நடவடிக்கை இது என்றும் அவர் தெரிவித்தார் பத்து துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத் தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதன் மூலம் அடுத்த இந்தாண்டுகளில் இத்துறைகளுக்கு சுமார் இரண்டு வட்சம் கோடி ரூபாய் ஊக்கத் தொகையாக வழங்கப்படும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் கர்நாடகம் இடையே பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது

உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ாராஸ் அதோனாமுடன் தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் இந்நோய்த் தொற்றை கட்டுப்படுத்த உலக நாடுகளை ஒருங்கிணைத்து உலக சுகாதார அமைப்பு ஆற்றிவரும் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர் இந்நோய்த் தொற்றுக்கு எதிராக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகளை விளக்கினார் வளர்ந்து வரும் நாடுகளின் க்காதார முறைகளுக்கு உலக க்காதார அமைப்பு அளித்த ஆதரவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரஸ் அதோனாம் பேசுகையில் இந்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே நெருக்கமான ஒத்தழைப்பும் தொடர்பும் அவசியம் என்று கூறினார் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் காசநோய்க்கு எதிராக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவிர பிரச்சாரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அவர் பாராட்டு தெரிவித்தார்

தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய களமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏனைய உள்மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது ஒரு சில இடங்களில் கணமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பஹ்ரைன் பிரதமர் திரு கலீஃபா பின் சல்மான் அல் கலிஃபா மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதி மீது பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று தாக்குதல் நடத்திய போது இந்திய துருப்புகள் உரிய பதிலடி கொடுத்தன நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகளையும் பிரதமர் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத்திட்டத்தின்கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளையும் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் ஆய்வு செய்தார்

அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குனேஸ்வரன் அமெரிக்காவின் ஜாக் சோக் ஐ எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் ரஷ்ய வீரரிடம் தோல்வியடைந்தார் சர்வதேச குதிரையேற்ற போட்டி இன்று தில்லியில் தொடங்குகிறது